வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

கிரண்பேடி இன்று சமுகநலத்துறை அலுவலகத்தில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார் நாட்டை கட்டி எழுப்பும் பணிகளுக்கான வலுவான துண்களாக திகழும் பொறுப்பை ஊடக நிறுவனங்கள் சிறந்த முறையில் நிறைவேற்றி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற ஜாக்ரண் கான்கிளேவ் மாநாட்டில் உரையாற்றிய அவர் சுவச் பாரத் இயக்கத்தையும் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் இயக்கத்தையும் மக்கள் இயக்கமாக மாற்றியதில் ஊடகங்களுக்கு முக்கிய பங்கு உண்டு என்றார் டி ஜிட்டல் புரட்சி காரணமாக ஊடகங்களின் வீச்சு விரிவடைந்து இருப்பதால் வரவிருக்கும் காலங்களில் சமுதாயத்தில் ஊடகங்களின் பங்கு இன்னும் முக்கியமானதாக இருக்கும் என்றார் புதிய ஊடகங்களே புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான அடித்தளத்திற்கு மேலும் வலுச் சேர்க்கும் என தாம் நம்புவதாக திரு நரேந்திர மோடி கூறினார் குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச ஆளுகை என்பதும் அனைவருக்கும் வளர்ச்சி அனைவருக்கும் அரவணைப்பு என்பதுமே புதிய இந்தியாவின் அடித்தளமாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை மக்கள் தங்களின் சொந்த பொறுப்பாக முன்னெடுத்து செல்வதும் அரசுடன் ஒத்துழைப்பு உணர்வுடன் செயல்பட்டு வருவதும் நாட்டை வலுவடைய செய்திருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் அரசின் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை சுட்டிக்காட்டிய அவர் தற்போது நாட்டின் ஒவ்வொரு துறையிலும் சாதகமான மாற்றங்கள் உருவாகி இருப்பதாகவும் மக்களுக்கு பல அடிப்படை வசதிகள் வழங்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார் தெலுங்கானா மற்றும் ராஜஸ்தானில் ஒரேகட்ட சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது

இறுதி வாக்குப்பதிவு சதவீதம் பற்றிய தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன மத்திய அரசின் புதிய தலைமை பொருளாதார ஆலோசகராக டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சுப்ரமணியன் நியமிக்கப்பட்டுள்ளார்

டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சுப்ரமணியன் தற்போது ஐதராபாத் இந்திய வர்த்தக கல்வி கழகத்தில் இணைப் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார்

ஒருநாள் என எதிர்ப்பார்க்கப்படும் இக்கூட்டத் தொடரில் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயல்வதை கண்டித்தும் இது தொடர்பாக கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ள அனுமதியை திரும்ப பெறக் கோரியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது மேகதாது பிரச்னை தொடர்பாக புதுவை சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை கூட்ட கோரி அஇஅதிமுக மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்மையில் சட்டப்பேரவை தலைவர் அறையில் தர்ணா போராட்டம் மேற்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே அணைக் கட்ட கர்நாடகா அரசு முயல்பவதை புதுவை அரசு கடுமையாக கண்டிப்பதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் அணைக் கட்டும் முயற்சிகளை கண்டித்து இன்று காரைக்காலில் காங்கிரஸ் திமுக அஇஅதிமுக கம்யுனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து கட்சியினர் கலந்து கொண்ட மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மாநிலப் பிரச்னை என்றால் ஒதுக்கி வைத்துவிட்டு இதுபோல அனைவரும் அரசியலை ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என்றார்

பின்னர் திரு நாராயணசாமி காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலை அறிவியல் கல்லுரிக்கு நேரில் சென்று தற்போது அங்கு நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை துரிதப்படுத்த அறிவுறுத்தினார் புதுவையில் விசாரணை கைதி ஜெயமூர்த்தி மரணம் பற்றிய வழக்கு சிபி சிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவுகளை நேற்றிரவு டிஜிபி சுந்தரி நந்தா வெளியிட்டதை தொடர்ந்து இன்று சிபி சிஜடி போலீசார் விசாரணைகளை தொடக்கி உள்ளனர் ஜெயமூர்த்தி மரணத்திற்கு போலீஸ் சித்ரவதையே காரணம் என அவரது உறவினர்கள் குற்றம்சாட்டியதை தொடர்ந்து பாகூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளரும் துணை உதவி ஆய்வாளரும் ஏற்கனவே இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர்

முதலமைச்சர் உத்தரவின்பேரில் மாஜிஸ்டிரேட் விசாரணை ஏற்கனவே நடைபெற்று வருகிறது புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று சமுக நலத்துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று அலுவல் நடைமுறைகளை நேரில் ஆய்வு செய்தார் சமுகநலத்துறை அலுவலகத்திற்கு வரும் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்க உதவி மையம் அமைக்க வேண்டும் என்றும் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதில் இவர்களுக்கு உதவ வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் துறை அலுவலர்கள் தாங்களாகவே குடும்ப நீதிமன்றங்கள் மற்றும் குடும்ப ஆலோசனை மையங்களுக்குச் சென்று சட்டவிதிமுறைகளையும் நடைமுறைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என டாக்டர் கிரண்பேடி கூறினார் துறை சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ளும் வகையில் என்ஜிஓ க்கள் அடங்கிய வாட்ஸ் ஆப் குழுக்களை அமைக்கலாம் என அவர் ஆலோசனை வழங்கினார் புதுவையில் இவ்வாண்டு அதிக அளவில் கொடிநாள் நிதி வசூலித்த பல்வேறு அரசு துறைகளுக்கு ராஜ்நிவாசில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி விருதுகளை வழங்கினார்

இதர அமைப்புகளில் அதிக அளவில் கொடிநாள் வசூலித்த நிறுவனத்திற்கான விருது ஜிப்மருக்கு வழங்கப்பட்டது புதுச்சேரி மக்கள் கொடிநாள் நிதிக்கு நன்கொடை வழங்க ஏதுவாக உரிய உருவாக்குமாறு முப்படையினர் நலவாரியத்தை துணைநிலை ஆளுநர் கேட்டுக் கொண்டார் புதுவை சட்டமன்ற நியமன எம்எல்ஏ க்கள் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு தலை வணங்க வேண்டிய கட்டாயம் உள்ள போதிலும் நீதிக்கும் மக்களாட்சி தத்துவத்திற்கும் இது தலைக் குனிவு தான் என்று முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் திரு லட்சுமி நாராயணன் கூறியுள்ளார் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் விவகாரத்தில் ஜனநாயகம் தோற்றுவிட்டதாகவும் உச்சநீதிமன்ற வழக்கு மக்களால் விசாரணைகளின் போது புதுவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மத்திய அரசின் ஏஜென்சி என்று மத்திய அரசு வழக்கறிஞர் கூறியது புதுவைக்கு பெரும் பாதிப்பை அளிக்கும் என்றும் கூறினார் புதுவையின் தனித்தன்மையை பறிக்க மத்திய அரசு முயலுவதால் மாநிலத்தைச் சேர்ந்த அனைத்து தரப்பினரும் ஒன்றாக போராடி நமது உரிமைகளை நிலைநாட்ட வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார்

அன்பழகன் கூறியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீதிமன்ற தீர்ப்பை தாம் விமர்சிக்க விரும்பவில்லை என்றாலும் இத்தீர்ப்பினால் ஜனநாயகத்தின் எதிர்காலம் கடுமையாக பாதிக்கப்படும் என்றே சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் தாம் கருதுவதாக கூறினார் மீண்டும் நியமன எம்எல்ஏ க்கள் விவகாரத்தில் பிரச்னையோடு எந்த வித்த்திலும் தொடர்பில்லாத ஒருவர் மூலம் மாநில அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகியதே முதல் தவறு என்றும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகாவது அரசு இந்த வழக்கில் தன்னை இணைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் புதுவை அரசு மத்திய அரசிடம் சரணடைந்து இருப்பது தெளிவாகவே தெரிவதாகவும் காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்தே இப்பிரச்னையில் புதுவை மக்களை ஏமாற்றி இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்

மாநிலங்களவை தேர்தலில் வாக்களிக்க உரிமையில்லாத நியமன எம்எல்ஏ க்கள் மாநில அரசை தீர்மானிப்பதற்கான உரிமை பெறுவது சரிதானா என்றும் அவர் வியப்பு வெளியிட்டார் தீர்ப்பில் உள்ள சந்தேகங்கள் குறித்து பேரவைத் தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் கோர வேண்டும் என்றும் திரு அன்பழகன் வலியுறுத்தினார்

ராஜாங்கம் கோரியுள்ளார் ஜனநாயகம் மற்றும் மாநில மக்களின் சுயமரியாதையை பாதுகாக்க இத்தகைய நடவடிக்கை அவசியம் என்று அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார் புதுச்சேரி யுனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்கான போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல அனைத்து ஜனநாயக சக்திகளும் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

கச்சத் தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் கிழக்கு திசைக் காற்றின் காரணமாகவும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசான மழை இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டை கட்டி எழுப்பும் பணிகளுக்கான வலுவான தூண்கள் என்னும் பொறுப்பை ஊடகங்கள் சிறந்த முறையில் நிறைவேற்றி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் ராஜஸ்தான் மற்றும் தெலுங்கானாவில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப் பதிவு இன்று நடைபெற்றது

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று சமுகநலத்துறை அலுவலகத்தில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார் இத்துடன் இந்த செய்திஅறிக்கை நிறைவுபெறுகிறது